நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை அடுத்து அனைத்து கட்சிக்கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெறுகிறது

நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு குஜராத் பீகார் ஒடிசா ஆகிய மாநிலங்களிலிருந்து ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது

மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி அனைத்து கட்சிக்கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சமாஜ்வாதி கட்சித்தலைவர் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் இந்தக்கூட்டத்தில் கலந்துகொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்பாடுகள் கமூகமாக இருப்பதை உறுதி செய்ய எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை அரசு கோரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் இதில் மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் குறித்து விவாதிப்பதற்காக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது பிஜேபி நாடாளுமன்ற கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டமும் இன்று நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற மாநிலங்களவையின் ஆறு இடங்களுக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான அறிவிக்கை நாளை மறுநாள் வெளியிடப்படும்

அடுத்தமாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் மக்களவைக்கு திரு அமித் ஷாவும் திருமதி ஸ்மிருதி இரானியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் குஜராத் மாநிலத்திலிருந்து இரண்டு இடங்கள் காலியாக உள்ளன இதேபோல் பீகாரிலிருந்து மக்களவைக்கு திரு ரவிஷங்கர் பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ஒரு இடம் காலியாக உள்ளது மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருந்த திரு பிரதாப் கேசரி தேப் திருமதி கவுமியா ரஞ்சள் பட்நாயக் ஆகியோர் ஒடிசா சட்டப் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாலும் மாநிலங்களவையின் மற்றொரு உறுப்பினரான திரு அக்கதானந்த சமந்தா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாலும் ஷடிசாவிலிருந்து மூன்று உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் நடத்த வேண்டியுள்ளது வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உயர்மட்ட நடவடிக்கைக் குழு அமைக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் பிரதமர் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நித்தி ஆயோகின் ஐந்தாவது நிர்வாகக் குழுக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசியநித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு

இதனைத் தெரிவித்தார் இந்த உயர்மட்டக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்றும் மூன்று மாதங்களுக்குள் அறிக்கைய சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறினார் மளழ நீர் சேகரிப்பு வறட்சியை சமாளித்தல் நிவாரன உதவி வழங்குதல் முன்னேற விரும்பும் மாவட்டங்களின் வளர்ச்சி பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து நேற்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக திரு ராஜீவ் குமார் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறு அனைத்து மாநிலங்களையும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார் வேளாண் நடைமுறை மதிப்பு கூட்டுதல் விநியோக தொடர்ச்சி வேளாண் துறையில் முதலீடு ஆகியவை பற்றியும் விவாதம் நடைபெற்றதாக திரு குமார் தெரிவித்தார் முன்னேற விரும்பும் மாவட்டங்களுக்கான மத்திய அரசின் முயற்சிக்கு மாநிலங்கள் பாராட்டு தெரிவித்தாக குறிப்பிட்ட அவர் பின்தங்கிய ஒன்றியங்களை வளர்ச்சிக்கு தெரிவு சுசுய்யுமாறு பிரதமர் யோசனை கூறியதாக தெரிவித்தார் இடதுசாரி தீவிரவாதம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சளை குறித்தும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இடதுசாரி தீவிரவாதம் அதிகரித்துள்ள இடங்களிலும் பரவிவரும் இடங்களிலும் வளர்ச்சி பணிகள் கருங்கியிருப்பதாக கூறிய திரு குமார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றார் நிதி ஆயோகின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு அமிதாப் கான் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதி மாநில பேரிடர் நிவாரண நிதி கொட்டு நீர் பாசனத்திற்கான மாளியம் ஆகியவை பற்றி தெரிவிக்கப்பட்ட கருத்துகளை நிதி ஆயோக் பரிசீலிக்கும் என்றார் அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்திய மொழிகளை பாதுகாப்பதாக புதிய கொள்கை உள்ளது என்று புதிய கல்விக்கொள்கை வரைவுக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் எம் கே ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பிரதமர் தலைமையில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கும் குழுவில் மத்திய மனிதவளத்துறை அமைச்சரும் மாநில முதலமைச்சர்களும் நிபுணர்களும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்றும் இது நாட்டின் கல்விக்கொள்கைக்கு வழிகாட்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை அமைக்கும் ஆவோசனை நாட்டில் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் என்று இந்த நிகழ்ச்சியில் பேசிய மணிபால் உலக கல்வி நிலையத்தின் தலைவர் திரு மோகன்தால் பை கூறினார் உயர்கல்வியை தொடர வசதியாக சமூகத்தில் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த தகுதிமிக்க மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டார்

அசாம் திறன்வளர்ச்சி இயக்கத்தின் இயக்குநர் திரு ஏ பி திவாரி நேற்றிரவு அகில இந்திய வானொலியின் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியபோது இதனை தெரிவித்தார் உத்தேச கல்வி நிறுவனம் திறன் நகர் என்று அறியப்படும் என அவர் கூறினார் பத்தாயிரம் இடங்களை கொண்ட இந்த திறன் வளர்ச்சி பல்கலைக்கழகம் நாட்டிலேயே முதவாவதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நவீஸ் தமது அமைச்சரவையை இன்று விரிவாக்கம் செய்துள்ளார்

மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் சி வித்யாசாகர் ராவ் இவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

முசாஃபர்பூரில் இன்று மேலும் மூன்று குழந்தைகள் உயிரிழந்தன

இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் இன்று முசாஃபர்பூர் செல்கிறார் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை வசதிகளை அவர் பார்வையிடுவார் இவருடன் மத்திய மக்காதாரத்துறை இணையளமச்சர் திரு அஸ்விளிகுமார் சௌபேயும் பீகார் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மங்கள் பாண்டேயும் உடன் செல்வார்கள் பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஹர்ஷ்வர்தன் இம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றார்

இந்த விழாவை சிற்ப்பாக கொண்டாடும் வகையில் டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் மிதிவண்டி பேரணிக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்தது இந்த பேரணியை பங்களாதேஷூக்கான இந்தியத்துதர் திருமதி ரிவா கங்குவி தாசும் டாக்கா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு முகமத் அக்தருசாமனும் தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் பேசிய ்திருமதி ரிவா கங்குலிதாஸ் உலகம் முழுவதும் உள்ள வட்சக்கணக்காள மக்களுக்கு மகாத்மாக காந்தியின் வாழ்க்கை ஆதர்சமாக இருந்து வருகிறது என்றார் அவரது பேச்சுக்களும் சிந்தனைகளும் எப்போதும் பொருத்தமானவையாக இருக்கின்றன என்றும் அவர் கூறினார் மகாத்மா காந்தியின் போதனைய அனைவரும் முன்னெடுத்து செல்லவேண்டும் என்றும் இந்திய தூதர் வலியுறுத்தினார்

இந்த போட்டி குறித்த நேரடி வர்ணனை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் ராஜ்தாளி எஃப் எம் ரெயின்போ டிடிஎச் இந்தி ஆகியவற்றில் இரண்டரை மணியிலிருந்து இதளை கேட்கலாம் தற்போதைய உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒவ்டு ட்ராஃபோர்டு மைதானத்தில் முதல் முறையாக நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறவது அவர்களுக்கான அரையிறுதி வாய்ப்பை மேலும் உறுதிப்படுத்தும் இன்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் தோல்வியடைந்தால் அரையிறுதி செல்வதில் சிக்கல் ஏற்படும் இந்தியா தற்போதைய நிலையில் ஐந்து புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் உள்ளது பாகிஸ்தான் மூன்று புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது புள்ளிகள் வரிசையில் தற்போதைய சாம்பியன் ஆஸ்திரேலியா முதலிடத்தில் உள்ளது நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் முறையே இரண்டாவது மூன்றாவது இடங்களை பெற்றுள்ளன மான்செஸ்டரில் வானம் மேகமூட்டத்தடன் காணப்படுவதால் ஆட்டம் மழையால் தடைபடுமோ என்கிற சந்தேகம் உள்ளது இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது

தென்னாப்பிரிக்கா கோல் எதுவும் போடவில்லை